உணவு தானிய உற்பத்தியில் தமிழகம் தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு துரைக்கண்ணு கூறியுள்ளார் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து நியூசிலாந்து இடையேயான இறுதியாட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது

இலக்கிய வல்லூர்களின் தற்பனையபும் மக்களின் கருத்தையும் கவர்ந்தள்ள நிலவின் தென்தருவம் இதவரா நேரில் சென்று ஆராயப்படாத பகுதியாகும் அதில் என்னதான் இருக்கிறது என்ற கேள்விக்கு விட கிடைத்தால் நிலவு மட்டுமின்றி பூமி உருவாள விதம்புற்றிய அரிய பல தகவல்கள் பெறவாம் என்பது அறிவியவாளர்களின் நீண்டகால நம்பிக்கை அந்த விளாவுக்கு விடை தேடும் வகையில் இந்தியா அங்கு நேரில் பிரங்பான் என்ற ஒரு ரோவர் கருவியை அறுப்புகிறது அதற்காக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விளம் என்று அமைக்கப்படும் லேண்டர் கருவி தயார் செப்யப்பட்டு அதற்குள் ரோவர் கருவி பொருத்தப்பட்டுள்ளது நிலவை வட்டமிடவுள்ள ஆர்பிட்டர் கருவிக்குள் அவை பொருத்தப்பட்டுள்ளன

நகர்ப்புறங்களுக்கு ஈடான மருத்துவ வசதிகள் கிராமப்புறங்களிலும் கிடைப்பதற்கு தனியார் மருத்துவமனைகள் பங்களிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று சென்னையில் தனியார் மருத்துவமனை ஒன்றை திறந்து வைத்து அவர் பேசினார் பொதுமக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சைகள் குறைவான விலையில் கிடைப்பதற்கு தனியார் துறையினர் அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் திரு வெங்கப்யா நாயுடு கேட்டுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் தரமான சுகாதார சேவைகளை வழங்குவதில் தமிழகம் பிற மாநிலங்களுக்கு முன்ளோடியாக திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார் சுகாதாரத் துறையின் வளர்ச்சிக்காக மாநில அரசு நிறைவேற்றிய திட்டங்களையும் கிரு பன்னீர்செல்வம் பட்டியலிட்டார் உணவு தானிய உற்பத்தியில் தமிழகம் தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு துரைக்கண்ணு கூறியுள்ளார் கோவையில் நடைபெற்று வரும் வேளாண் பொருட்காட்சியை பொட்டி நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் பேசினார் மாநில அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக கடந்த எட்டாண்டுகளில் உணவு தானிய உற்பத்தி ஆறு முறை சாதனை அளவை எட்டியதாக அவர் தெரிவித்தார்

இதன் மூலம் நான்கு வட்சம் விவசாயிகள் பயனடைந்து இருப்பதாவும் அமைச்சர் தெரிவித்தார் நீர்பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு விவசாயிகள் கொட்டு நீர் பாசனத்திட்டத்தை பின்பற்றுமாறும் திரு துரைக்கண்ணு வேண்டுகோள் விடுத்தார் தோடர் படுகர் மொழிகளை மீட்டெடுக்க தமிழக அரசு யுனெஸ்கோ உதவியை நாடியுள்ளதாக தமிழ் வளர்ச்சித் துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் கூறியுள்ளார் இன்று கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தோடர் படுகர் எழுத்து வடிவில் இல்லை என்று குறிப்பிட்டார் உதகையில் பழங்குடியினர் பண்பாட்டு மையம் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் அரசு பள்ளிகள் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார்

ஒரு லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளிகளை நோக்கி சென்றிருப்பதாகவும் அவர் கூறினார் தனியார் பள்ளிகள் அதிகளவில் தொடங்கப்படுவது ஏன் என்றும் அவர் வினவினார் இதில் தமிழக அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார் ஆணவக் கொலையை தடுத்திடுவதற்கு ஏதுவாக தமிழக அரசு சட்டம் இயற்றிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் இன்று தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கஜ புயலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுமையான நிவாரணம் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்று கூறினார் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் என்று கூறும் தமிழக அரசு அதற்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபடுவோரை கைது செய்வது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார் மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு உறுதியான நிலைப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்றும் திரு முத்தரசன் கேட்டுக் கொண்டார் தேசிய வரைவு கல்விக் கொள்கையை ஆய்வு செய்வதற்காக திமுக சார்பில் குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்

சென்னை உயர்நீதிமன்ற அலுவல் மொழியாக தமிழை அறிவிக்க மத்திய அரசும் குடியரசுத் தலைவரும் முன்வர வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் தமிழக அரசும் இதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் அஞ்சல் துறை போட்டித் தேர்வுகளை மாநில மொழிகளிலும் எழுதுவதற்கு மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும் என்று தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார் இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு பணியில் பணிபுரிவதற்கு தமிழ் தெரிந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் திருநெல்வேலியில் உள்ள அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோயிலில் ஆனி பெருந்திருவிழா தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கானோர் இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஒன்பதாம் திருநாளான இன்று விழாவின் சிகா நிகழ்வான தேரோட்டம் வெகுவிமிசையாக நடைபெற்றது முன்னதாக அதிகாலையில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அவங்காரம் செய்யப்பட்டு தேருக்கு எழுந்தருளினர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் கதீஷ் தேரை வடம்பிடித்து இழுத்து விழாவை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பல்லாபிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேர் இழுக்க நாள்கு ரத வீதிகளும் தேர் பவனி நடைபெற்றது விழாவையொட்டி நெல்லை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களைச் கேர்ந்த பக்தர்களும் நெல்லையட்பர் கோயிலில் குலிந்திருந்தனர்

நீர் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று தஞ்சாவூரில் நடைபெற்றது

புதுக்கோட்டை மாவட்டம் பிலாவிடுதி கிராமத்தில் வரும் புதன்கிழமையும் நிலையூர் கிராமத்தில் வரும் வியாழக்கிழமையும் மக்கள் தொடர்பு முகாம்கள் நடைபெறவுள்ளன காஞ்சிபுரத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் பட்டயப் பயிற்சிக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசும் இம்மாதம் இறுதிவரை நீட்டிக்கப்பட்டுள்ளது

கடலூர் விழுப்புரம் வேலூர் திருவள்ளுர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் முதலில் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி குறித்த செய்திகள்